ஆக அதிகரித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்

முன்னேறியுள்ளாா்

ஷஃபாலி வர்மா முதலிடத்தை பிடித்துள்ளார்

இன்று புததில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளா்களிடம் தெரிவித்த நிதி அமைச்ச் திருமதி நிா்மலா சீதாராமன் இந்த இணைப்பு காரணமாக வங்கி சேவைகள் பாதிக்கப்படாது என்றாா் கம்பெனி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் சிவில விமான போக்குவரத்தத் துறையில் நேரடி அந்நிய முதலீட்டுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் கூறினார் நேரடி அந்நிய முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்

கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் ்தெரிவித்தார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியைச் சேர்ந்த ஒருவருக்கும் ஆன்ராவில் உள்ள அவரது உறவினர்கள் ஆறு பேருக்கும் இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா்

இந்த வைரஸ் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான அளைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டிருப்பதாகவும் அமைச்சா் தெரிவித்தாா் இதனைத் தொடர்ந்து இந்த வைரஸ் தொற்று தொடர்பாக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழி கூட்டத்திலும் டாக்டர் ஹர்ஷவர்தன் பங்கேற்றார்

கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமானப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் குறுகிய காலத்தில் கூடுதல் மருத்துவ படிப்பு இடங்களை மாநில அரசு பெற்றிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

புதிதாக சேர்ந்து மருத்தவப் படிப்புகளை படிக்கலாம்

முன்னதாக மேட்டூர் அணையின் உபரி நீரர பயன்படுத்தி சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளை நிரப்பும் திட்டப் பணிகளை இன்று சேலத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் காவிரி கோதாவரி திட்டம் மிகப்பிய திட்டம்

இந்த பணிகள் விரைவாக நிறைவேறும் ஆகவே தெலங்காளா ஆற்கிரா தமிழ்நாடு மூன்று மாநிலங்களும் இணைக்கப்பட்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது பின்னர் தருமபுரி மாவட்டம் காிமங்கலம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பேசினாா் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக மீண்டும் வெற்றிபெறும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார் ரானுவ தொழில் பூங்காவிற்கௌ தமிழக அரசு புதிய குழு ஒன்றை ஏற்படுத்த உள்ளதாக தொழில்துறை அமைச்சா் திரு சம்பத் கூறியுள்ளாா்

முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக ச சர்வதேச பொறியியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் தொழில்துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீா்வு னணப்பட்டு வருவதாகக் கூறினார்

இனி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர் குறித்த செய்திகள்

குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி மாநில பொதுச்செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார் இன்று விழுப்புரத்தில் செய்தியாள்களிடம் பேசிய அவர் இந்த திருத்தச் சட்டத்தினால் நாட்டு மக்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று மத்திய அரசு ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி வருவவதாக குறை கூறினார்

தொழில்நுட்ப காரணங்ளால் இந்த முடிவு மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் புதிய தேதி பின்னா் அறிவிக்கப்படும் என்றும் இஸ்ரோ கூறியுள்ளது மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் ஆறாம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திரு அருண் சுந்தர் தயாளன் கூறியுள்ளார் கள்ளியாகுமரி மாவட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்ற தமிழ் வளர்ச்சி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு பிரசாந்த் வடநேரே இன்று தொடங்கி வைத்தார் தேசிய நகர்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தெருவோர வியாபாரிகளுக்கான இரண்டு நாள் பயிற்சி பட்டறை நாகர்கோவிலில் நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை மூவாயிரம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஒலிம்பிக் தகுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஸி சௌத்திரி கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளாா்

உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரை இறுதி ஆட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சிட்னியில் இந்திய நேரப்படி காலை ஒன்பது மணிக்கு தொடங்க உள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது